வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது புல்வாமா மாவட்டத்தில் ஜெய் ஈ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஜனநாயகத்தை நிலையாக இட்டுச்செல்வதற்கு மாநிலங்களவை அவசியம் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாள சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாட்டின் கொள்கை மாநிலங்களவையில் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் தேசத்தின் இலக்கு மற்றும் பிராந்திய நலன் ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையுடன் நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கூறினார் மாநிலங்களவை வாயிலாகவே அரசியல் அமைப்பு சிற்பி அண்ணல் அம்பேத்கார் தேச முன்னேற்றத்திற்காக அதிகம் பணியாற்றியதாக அவர் குறிப்பிட்டார் வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு முக்கிய சட்டங்களை மாநிலங்களவை நிறைவேற்றியுள்ளதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் குறிப்பாக முத்தலாக் தடுப்பு மசோதா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் ஜம்மு கஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளை அவர் பட்டியலிட்டார் மாநிலங்களவையில் எந்த அமலியிலும் ஈடுபடாத தேசிய வாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் மற்றும் பிஜு ஜனதாதள கட்சியினருக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

அனைத்து மாநிலங்களின் நலனுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கும சிறந்த இடமாகக் மாநிலங்களவை திகழ்வதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மத்திய அரசின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்வதற்கும் மாநிலங்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநிலங்களவை சிறப்பான பங்கு வகித்து வருவதாகக் கூறினார் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் மசோதாக்கள் அவசரகதியில் நிறைவேற்றப்படாமல் அதனைப் பற்றிய விவாதங்களை மேற்கொண்ட பின்னரே அவை சட்டமாக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

அனைத்து உறுப்பினர்களும் ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்க வேண்டுமென்றும் அவையின் மாண்பை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார்

தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இந்திய வர்த்தக கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்தியா உதயமாகிறது என்ற வர்த்தக கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் உற்பத்தி பொருட்களின் இறக்குமதியை பெருமளவில் குறைக்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவை உற்பத்தித் துறையில் முக்கிய மையமாக உயர்த்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

வானூர்தி பாதுகாப்பு தளவாட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை துறையில் பத்து பில்லியன் டாவர் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

ஹரியானாவில் முதலீடுகளை அதிகரிக்க ஏதுவாக வெளிநாடு ஒத்துழைப்பிற்காக புதிய துறையை அம்மாநில அரசு உருவாக்கியுள்ளது சண்டிகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை அதிகம் ார்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே இதன் நோக்கமாகும் இதை தவிர திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளிலும் இந்த நடவடிக்கை உதவவுள்ளது

ரிசர்வ் வங்கியில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்களின் திறன் மற்றம் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு புதிய கல்லூரி ஒன்று அமைக்கப்படவுள்ளதாக அதன் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்குள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ரிசர்வ் வங்கியில் மேலாண்ஸம பணிகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினாா் இதற்காக ஒருங்கிணைந்த பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தேசிய வாத காங்கிரஸ் கட்சியின் மகாராஷ்டிரா மாநில துணைத் தலைவராக அக்கட்சியின் முத்த தலைவரான திரு சஷிகாந்த் ஷிண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க ஏதுவாக அவருக்கு நவீன் மும்பை மாவட்டத்திற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் இஸ்புல் முஜாஹீதின் அமைப்பைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகளின் நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது ஆனந்த்நாக் மாவட்டத்திலுள்ள இரண்டு தீவிரவாதிகளின் சொத்துக்கள் தீவிரவாதத்திற்கு நிதி வழங்கும் குற்றத்திற்கு எதிராக முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது ஏற்கனவே இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வந்தது தற்போது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது இதனிடையே புல்வாமா மாவட்டத்தில் ஜெய் ஈ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் ஹரிஹால் பகுதியில் இரண்டு ரானுவ வீரர்கள் உயிரிழக்க காரணமான குண்டு வெடிப்பில் இவர்கள் நான்கு பேருக்கும் தொடர்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையோர பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது அம்மாவட்டத்தின் ஷாப்பூர் பகுதியில் பொதுமக்கள் வாழும் இடங்களில் உள்ள இந்திய நிலைகள் மீது இரவு எட்டு மணி அளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடரென தாக்குதல் நடத்தினர் இதற்கு இந்திய ரானுவம் தக்க பதிலடி அளித்ததாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கடைசியாக கிடைத் தகவல்படி இச்சண்டை நீடித்து வருவதாகவும் இந்திய தரப்பிலிருந்து இழப்பு ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சியாச்சினில் நேற்று நேரிட்ட பனிச்சரிவில் சிக்கிய எட்டு ராணுவ வீரர்கள் ஆபத்தான நிலையில் மீட்சுப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சியாச்சின் மலைப்பகுதியில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்திய ராணுவன நிலைகள் நேற்று பிற்பகல் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கின இதில் சிக்கி பின்னர் மீட்கப்பட்ட வீரர்கள் நிப்ராவிலுள்ள ரானுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மகளிர் கய உதவிக்குழுவினர் பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுய உதவிக்குழுக்கள் வாயிலாக கிராமப்புற மகளிரை மேம்படுத்துவதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார்

கோவாவில் நடைபெறவுள்ள இந்த ஆண்டு விழாவில் நடிகர்கள் திரு ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட முதுபெரும் கலைஞர்கள் கவுரவிக்கப்படவுள்ளனர் இந்த ஆண்டு முதபெரும் பிரான்ஸ் நடிகை இசபல் ஹப்பார்ட்டுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படவுள்ளது இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேப்படுத்தும் வகையில் டேஸ் ஆப் மாஸ்கோ கலாச்சார கொண்டாடங்கள் புதுதில்லியில் தொடங்கியுள்ளன இருநாட்டு தலைநகரங்கள் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு தில்லி மாநில சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிஷழ்ச்சி பல்வேறு கலாச்சாரம் மற்றும் கலை நிஷழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பேசிய தில்லி மாநில துணை முதலமைச்சர் திரு மனிஷ் சிசோடியா கலாச்சாரம் பொருளாதாரம் விளையாட்டு மற்றம் நகர்ப்புற மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இரு நகரங்களுக்கு இடையே இத்தகைய நிகழ்வுகள் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று கூறினார் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு பகுதியில் இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது

ஒலிம்பிக் அலைவரிசையில் ஹிந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளதற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஜிஜு பாராட்டு தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ஒலிம்பிக் விளையாட்டு குறித்த தகவல்களையும் இந்திய வீரர்களின் செயல்பாடுகளையும் இனி ஹிந்தி மொழியில் அனைவரும் கேட்டு மகிழவாம் என்று கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

இந்தியாவில் புவனேஷ்வரில் அடுத்த ஆண்டு புரோ லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளது